தசரா ஆயுதபூஜை தர்கா பூஜை பண்டிகைகளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவா் பிரதமா் உள்ளிட்ட தலைவா்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா்

ஜ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப் மற்றும் கொல்கத்தா அணிகள் வெற்றி பெற்றுள்ளன

பிரதமின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்புகிறது இதன் மறு ஒலிபரப்பு இன்றிரவு எட்டு மணிக்கு இடம்பெறும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதளை அஞ்சல் செய்யும் அகில இந்திய வானொலியின் நியூஸ் ஆன் ஏர் டி டி நியூஸ் மற்றும் பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி நேரடி ஒலிபரப்பாகும் தசரா ஆயுதபூஜை தூகா பூஜை பண்டிகைகளை முன்னிட்டு குடியரசுத் தலைவா் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தசரா பண்டிகை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையை வலுப்படுத்தி மக்கள் அனைவரும் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை உண்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார்

தர்கா தேவி மகிஷா சூரனை அளித்த இந்நாள் தீமைகளை நன்மை வென்றதன் அடையாளமாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதம் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மகா அஷ்டமி தினத்தையொட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கம் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி நல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் வளம் பெற்று திகழ தர்கா தேவி நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும் என்றும் பிரதமர் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஆயுத பூஜை மற்றும் விஜய தசமியையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தமிழக மக்கள் அனைவரும் எல்வா நலன்களும் வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பள்ளீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அன்னை மகாசக்தியின் அருளால் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளனர்

தூர்தர்ஷன் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவில் மூன்று தடுப்பூசிகள் தயாராகி வருவதாகவும் இதில் ஒரு தடுப்பூசி மூன்றாவது மற்றும் இறுதி கட்ட பரிசோதனையில் இருப்பதாக தெரிவித்தாா் எஞ்சிய இரண்டு தடுப்பூசிகள் இரண்டாம் கட்ட பரிசோதனையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

எனினும் நடப்பு பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிவதுடன் தனி நபர் இடைவெளியை கடைப்பிடிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை சுமார் மூன்று கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாநகராட்சி பகுதியில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளுக்கான பயனாளிகளை குலுக்கல் மூலம் தேர்வு செய்வதை தொடங்கிவைத்து பேசிய அவா் தற்போது சுமார் ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது என்றார்

உஜ்வாவா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அதவாலே தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவரது தாயாா் மறைவுக்கு ஆறுதல் கூறினாா் சென்னையில் உள்ள முதலமைச்சின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது தாயார் தவுசாயம்மாள் உருவப் படத்திற்கும் திரு ராம்தாஸ் அதவாலே மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தமிாகத்தில் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட உயர் அதிகாரிகள் பலர் இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு பா பொன்னையா திருவள்ளுர் மாவட்டத்திற்கும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிகுமார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியராகவும் மாற்றப்பட்டுள்ளனர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி வி சாந்தா திருவாரூர் மாவட்ட ஆட்சியராகவும் தருமபுரி மாவட்ட ஆட்சியா் திருமதி எஸ் மலாவிழி கரூர் மாவட்ட ஆட்சியராகவும் மாறுதல் செய்யப்பட்டுள்ளனா் மேலும் மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு டி அன்பழகன் கன்னியாகுமி மாவட்ட ஆட்சியராக திரு எம் அரவிந்த் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி பி ஸ்ரீ வெங்கட ப்ரியா தருமபுரி மாவட்ட ஆட்சியராக திருமதி எஸ் பி கார்த்திகா ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது தவிர திரு அபூர்வ வா்மா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை கூடுதல் தலைமை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் திரு பி சங்கர் பத்திரப்பதிவுத்துறை தலைவராக மாற்றப்பட்டுள்ளார் செய்தித்துறை இயக்குனராகவும் அவர் கூடுகல் பொறுப்பு வகிப்பார் என ழு தெரிவிக்கப்பட்டுள்ளது

அரசின் நெறிமுறைகளை தவறாமல் கடைப்பிடிக்குமாறு பல்வேறு தரப்பினரும் வேண்டுகோள் விடுத்து வருகின்றன் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி சுட்டப்பேரவை உறுப்பினர் திரு திராவிட மணி முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார்

திரு யதேந்திர ஜெயின் யூனூஸ் மற்றும் ஜெய்சங்கள் பசந்த் உள்ளிட்ட இந்த அதிகாரிகள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புத்தூர் பட்டமங்களம் உள்ளிட்ட பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்தனர்

மலேசியாவில் அவசர நிலையை பிரகடனம் செய்யுமாறு பிரதமர் திரு முகைதீன் யாசின் மன்னர் அல் சுல்தான் அப்துல்லாவிற்கு பரிந்துரைத்துள்ளார்

காஞ்சிபுரம் மாவட்டம் பழையசீவரம் பழவேரி கிராமங்களுக்கு இடையே பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவோர் மீது காவல்துறை மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா எச்சரித்துள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கொல்கத்தா மற்றும் பஞ்சாப் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன

இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு தபாயில் தொடங்கும் ஆட்டத்தில் பெங்களுரு அணி சென்ளை அணியையும் இரவு ஏழரை மணிக்கு அபுதாபியில் நடைபெறும் போட்டியில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன